ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நலம் பெற வேண்டும் என்று கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் சர்வதேச பயனிகளுக்கு புதிய விதிமுறைகளை மத்திய கனதார அமைச்சகம் அறிவித்துள்ளது

உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்புக்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக சகோதரிகள் தங்கள் சகோதரர்கள் கைகளில் ராக்கி கயிறு கட்டும் பாரம்பரியம் மிகவும் புனிதமானது என்று கூறியுள்ளார் பெண்களின் நலனைப் பாதுகாக்கும் ஒர் உன்னத பண்டிகையான ரக்ஷா பந்தன் பண்டிகையன்று பெண்களுக்கு மரியாதை அளிப்பதுடன் அவர்களின் கண்ணியத்தைப் பாதுகாக்க உறுதியேற்போம் என்று அவர் கூறியுள்ளார் நாட்டுக்கும் கமுதாயத்துக்கும் அவர்கள் சிறப்புப் பங்காற்ற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று அவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குடும்பத்தில் சகோதரிகளிடையே உள்ள புனிதமான நட்புறவுக்கு அடையாளமாக இந்தப் பண்டிகை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் சமுதாயத்தில் பென்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதையும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதையும் இந்தப் பண்டிகை எடுத்துக்காட்டுவதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பெண்களின் தனித்திறமைகளை உலகிற்கு எடுத்துக்காட்ட நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அமைதி ஒருமைப்பாடு செழிப்பு ஆகியவற்றை இந்த நன்னாள் அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நலம் பெற வேண்டும் என்று கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிஜேபி தலைவர் திரு

நட்டா

ராகுல் காந்தி ஆம் ஆத்மி கட்சித் தலைவரும் தில்லி முதலமைச்சருமான திரு அர்விந்த் கெஜ்ரிவால் திரனாமுல் கட்சித் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி ஷடிசா மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் மற்றும் பலர் திரு அமித் ஷா நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜநாத் சிங் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் பியூஷ் கோயல் பிரகாஷ் ஜவடேகர் ராம் விலாஸ் பாஸ்வான் ஹர்சிம் ரத் கௌர் பாதல் ரவி சங்கர் பிரசாத் மற்றும் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் மத்தியபிரதேசம் கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் அவர் விரைவில் குணம் பெற வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் விரைவில் குணமடைய வேண்டுமென்று பிராா்த்தனை செய்வதாகவும் முதலமைச்சா் ஆளுநரிடம் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் மிகக் குறைவாகவே உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் சர்வதேச பயணிகளுக்கு புதிய விதிமுறைகளை மத்திய கனதார அமைச்சகம் அறிவித்துள்ளது

ஏழு நாட்கள் கடட்ணம் செலுத்தி நிறுவன தனிமைப்படுத்தலிலும் பின்னர் ஏழு நாட்கள் தங்களது வீடுகளிலும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண்கள் குடும்பத்தில் மரணம் அல்லது அதிக உடல்நலக் குறைவுள்ளவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் கொரோனா தொற்று இல்லாதவர்களும் தக்க சான்றளித்து வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம்

அளைத்துப் பயளிகளும் ஆரோக்கிய சேது செயலியை தங்களது செல்பேசிகளில் பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் உடலில் வெப்ப அளவு பரிசோதிக்கப்பட்ட பின்னர் பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இந்தியா வந்தடைந்தவர்கள் சுகாதார அதிகாரிகள் பரிசோதிக்கப்படுவார்கள் கோவிட் தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ வசதிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் அந்தந்த மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் நிலவும் சூழ்நிலைக் கேற்ப தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான விதிமுறைகளை அறிவிக்கலாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தநாளையொட்டி மத்தியகல்விஅமைச்சர்திரு ரமேஷ்பொக்ரியால்நிஷாங் சமஸ்கிருதமொழியில்ஒருசிறப்புச்செய்தியைவெளியிட்டிருக் கிறார்

அவர் வீட்டில் தனிமைப்படுத்தப்படுவார் அவரது மகள் அபிஷேக் பச்சன் மருத்துவமனையில் சிகிச்சைப் பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன

ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறும் இந்தப் போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கு நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

இதில் மூன்று அணிகளுடன் நான்கு ஆட்டங்கள் நடைபெறும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணித்தலைவர் மிதாலி ராஜ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு குழுத் தலைவர் திரு சவுரவ் கங்குலியின் அறிவிப்பை வரவேற்றுள்ளார்